நடைபெற உள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது தமிழக சுட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு

மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று காணொலி காட்சிவாயிலாக ஆலோசனை சாஹு மேற்கொள்கிறார்

கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர்

இனி விரிவான செய்திகள் மேற்குவங்கம் மற்றும் அஸாம் மாநிலங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

இதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா மேற்குவங்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மத்திய அரசின் திட்டங்களை திரிணாமூல்காங்கிரஸ் அரசு முறையாக நிறைவேற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டனார் மேற்குவங்கத்தில் பிஜேபி ஆட்சி பொறுப்பு ஏற்றால் அம்மாநிலத்தின் வளா்ச்சி உறுதி செய்யப்படும் என்றும் ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகம் வழங்கப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார் தமிழகம் மற்றும் புதுவையிலும் தோதல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அஇஅதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் அமுக நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மய்யத்தின் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் அஇஅதிமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்களை முன் வைத்து அக்கட்சி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது அஇஅதிமுக அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்துள்ளதாக குற்றம் காட்டி திமுக வாக்குச்சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக கூறி பிஜேபி வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறது பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பி காங்கிரஸ் பிரச்சாரம் செய்து வருகிறது கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அமமுக கூறியுள்ளது மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுத்துச் செல்வதாக நாம் தமிழர் கட்சி தெரிவித்துள்ளது ம்முலை அகற்றி வெளிப்படையாள நிர்வாகத்தை உறுதி செய்ய மக்கள் நீதி மய்யம் பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது தமிழக சுட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சுத்யபிரதா சாஹூ மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் வாக்குப்பதிவு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தபால் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது இதனையொட்டி மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் அங்கீகிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

இதனை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்ற தலைமை நீதிபதி அம்வு இவ்வழக்கினை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தது இந்நிலையில் மாநிலம் முழுவதும் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் பறக்கும் படையினின் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய புகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷண் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள இரண்டு தடுப்புப்மருந்துகளும் மிகவும் பாதுகாப்பனவை என்று தெரிவித்தார்

தடுப்புப்மருந்து தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்பவேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாபில் இந்த நோய்த்தொற்று பரவல் அதிகித்து வருவது குறித்து அவர் கவலை தெரிவித்தார் இந்த இரண்டு மாநிலங்களிலும் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார்

ராஜேஷ் பூஷண் கேட்டுக் கொண்டார்

கொரியா பாதுகாப்பு அமைச்ச் திரு

பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங்குடன் அவா் பேச்சு நடத்த உள்ளாா் இரு நாடுகளுக்கிடையேயான பாதுகாப்பு உறவை மேலும் வலுப்டுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புதுதில்லி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள இந்தியா கொரியா நட்புறவு பூங்காவையும் இரண்டு அமைச்சா்களும் திறந்து வைக்க உள்ளனா் கொரியா பாதுகாப்பு அமைச்சா் ஆக்ரா செல்லவும் திட்டமிட்டுள்ளாா்

திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்ப உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதர மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை அடுத்த இரு தினங்களுக்கு ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஒமாள் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று தபாயில் நடைபெறுகிறது

இப்போட்டியில் பங்கேற்கவில்லை

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்த் கிரண் ஜார்ஜ் சிராக்சென் ஆகியோர் பங்கேற்கின்றனர்